பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸ்காட் மாரீசன் இடையிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது

நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ஹர் தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸ்காட் மாரீசன் இடையிலான உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது

நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் வெளிநாட்டுத் தலைவருடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் என்று அதிகாரப் பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்தக் கூட்டம் ஏற்கனவே இந்த ஆண்டு நடைபெறுவதாக இருந்த நிலையில் கோவிட் தொற்று காரணமாக காணொளி காட்சி மூலம் நடத்த முடிவு செய்யப்பட்டது ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இடையிலான இரு தரப்பு கூட்டம் காணொளி காட்சி மூலமாகவே நடத்தப்பட்டது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன

கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையிலான உறவு பல்வேறு துறைகளில் வலுப்பெற்றுள்ளது

மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா முத்தரப்பு உடன்பாடுகள்

நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் அந்நாட்டிற்குத் தேவைப்படும் மருத்துவ உதவிகளை இந்தியா செய்வதற்கு தயாராக உள்ளதாக பிரதமர் கூறினார் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக நலமாக வாழ்வதற்கு ஆதரவாக இருந்ததற்கு அதிபர் திரு ந்யூசிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் க்காதாரத் துறை தொடர்புடைய ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்கள் வர்த்தகர்கள் தொழில் நுட்ப வல்லுநர்களும் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள வசதியாக விசா வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அவர்களுக்கான விசா நடைமுறைகளை தளர்த்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது

ஏற்கனவே வைத்திருக்கும் எந்த மிண்ணனு விசாக்களையும் ஏற்றுக் கொள்ள இயவாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார இந்த சம்பவம் குறித்து மத்திய சுற்றுச் சூழல் அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அரசிடம் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இத்தொகைபனைத்தும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது

குஜராத் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் பிகார் மற்றும் உத்தரபிரதேச மாநிலங்களிலிருந்து தான் அதிக பட்ச ரயில்கள் பயணத்தைத் தொடங்கியதாக ரயில்வே கூறியுள்ளது

நியூயார்க் சிகாகோ வாஷிங்க்டன் நியூ ஆர்க் கனடாவின் வாங்கூவர் மற்றும் டொரொன்டோ ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் இயங்கும் என்றார் சர்வதேச அளவில் வழக்கமான விமான போக்குவரத்து இன்னும் தொடங்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் சில நகரங்களில் கட்டுப்பாடுகள் நீடிப்பதால் சில காலம் காத்திருக்க வேண்டும் என்றார் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு செல்ல இருப்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்றார் உள்நாட்டு விமான போக்குவரத்து நடைமுறைகளும் மீண்டும் முழு அளவில் இயங்குவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர் தொற்றுப் பரவல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதுவரை வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் உள்நாட்டுப் பயணிகளும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களும் அவரவர் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றார்

துபாய் அபுதாபி சவுதி அரேபியா ரியாத் ஜெட்டா தம்மம் குவைத் கத்தார் ஒமன் ஆகிய நாடுகளிலிருந்து ஜெய்ப்பூர் ஹைதாராபாத் மதுரை கொச்சி கோழிக்கோடு தில்லி கண்ணூர் லக்னௌ திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன வேலையிழந்த தொழிலாளர்கள் சுற்றலா பயனிகள் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவோர் கர்ப்பிணி தாய்மார் முதியோர் ஆகியோர் பயணம் செய்ய இந்த விமானங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் நாடு முழுவதும் வர்த்தக நடவடிக்கைகள் இனி மிண்ணனு முறையில் மாறம் என்று வெளியுறவுத் துறை செயலர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் நாஸ்காம் அமைப்பு கூட்டத்தில் காணொளி காட்சி மூலம் உரையாடிய அவர் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக பொருட்கள் விற்பனை வாங்கும் நடைமுறைகள் கூடுதலாகும் என்று கூறினார் கோவிட் தொற்றுக்குப் பின் இந்தியாவில் அதிகமானோர் இதனை விரும்ப வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார் தொற்று காலத்தில் வெளியே செல்ல முடியாத காரணத்தால் இந்த தொழில்நுட்பத்தையே மக்கள் பயன்படுத்தி வருவதாக சுட்டிக் காட்டினார் உலகளாவிய நிறுவனங்களின் பொருட்களும் இதில் பிரபலம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதனைக் கருத்தில் கொண்டு சந்தைகளின் நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என்றார் மத்திய அரசின் இயந்தர பொறியியல் ஆராய்ச்சி பிரிவு உள்நாட்டுத் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்கும் சுவாசக் கருவியை வடிவமைத்துள்ளது கோவிட் தொற்று காலத்தில் அதிகத் தட்டுப்பாட்டை சரி செய்யும் வகையில் இநத நவீன சுவாசக் கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக துர்காபூரிலுள்ள ஆய்வுக் கழக பேராசிரியர் முனைவர் அருணன்ங்ஷூ தெரிவித்துள்ளார்

உலக தரத்துக்கு இணையான கருவியாக இது விளங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்